ச்வதேசஅளவில் கடந்தஐந்துஆண்டுகளில் இந்தியாவின் மதிப்பு உயர்ந்துள்ளதாகவெளியுறவு அமைச்சர் திருஜெயசங்கர் கூறியுள்ளார்

நிபாவைரஸ் குறித்தபொதுமக்கள் அச்சம் கொள்ளத் தேவையில்லைஎன்றுமத்தியமாநிலஅரசுகள் கேட்டுக் கொண்டுள்ளன

இதன்படிபிரதமர் திருநரேந்திரமோடிதலைமயிலானபாதுகாப்புக்கானமத்தியஅமைச்சரவைகுழுவில் பாதுகாப்பு அமைச்சர் திரு சிங் உள்துறைஅமைச்ச் திருஅமித்ஷா நிதியமைச்ச் திருமதிநிர்மவாசீதாராமன் வெளியுறவு ராஜ்நாத் அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஆகியோர் இடம் பெற்றுள்ளனர் நியமனங்களுக்கானஅமைச்சரவைகுழுவில் பிரதமரும் உள்துறைஅமைச்சரும் இடம் பெற்றுள்ளனர்

ரிசர்வ் வங்கியின் இருமாதநிதிக்கொள்கை இன்றுவெளியிடப்பட்டது வங்கிகளுக்கானவட்டிவிகிதம் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டுஐந்துசதவீதம் குறைக்கப்பட்டுள்ளது இதன்படி அதற்கானவட்டிவிகிதம் ஐந்து புள்ளி ஏழு ஐந்துசதவீதமாக இருக்கும் நடப்பு நிதியாண்டின் முதல் அரைஆண்டில் பணவீக்கம் மூன்றுமுதல் மூன்று புள்ளிஒருசதவீதமாக இருக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

நாட்டின் ஏழாவதுபொருளாதாரகணக்கெடுப்பிற்கானமுன்னேற்பாடுபணிகள் தில்லியில் இன்றுதொடங்கின மாநிலஅளவிலானபயிற்சியாளர்கள் பங்கேற்றுள்ளபயிலரங்கம் தில்லியில் நடைபெற்றுவருகிறது

சர்வதேசஅளவில் இந்தியாவின் மதிப்பு கடந்தஐந்துஆண்டுகளில் வெகுவாகஉயர்ந்திருப்பதாகவெளியுறவு அமைச்சர் திருஜெயசங்கர் கூறியுள்ளார்

பொருளாதாரவளர்ச்சியில் வெளியுறவுக் கொள்கைமுக்கியபங்குவகிப்பதாகவும் அமைச்சள் கூறினார் குறித்தவிழிப்புண்வைஏற்படுத்தும் வகையில் சுற்றுகுழல் மும்பையில் உள்ளதிரைப்பட அலுவலவளாகத்தில் மத்தியஅமைச்சள் திருபிரகாஷ் ஜவுடேகர் மரக்கன்றுகளைநடஉள்ளார் மரக்கன்றுடன் செவ்பிஎன்றசுழல் விழிப்புணா்வு இயக்கத்தைபிரபலப்படுத்தும் வகையில் அவர் இந்தநடவடிக்கையைமேற்கொள்ளஉள்ளார் பின்னர் தேசியதிரைப்படஅருங்காட்சியகத்தையும் அவர் பார்வையிடஉள்ளார் திரைப்படதுறையினறுடனும் திருபிரகாஷ் ஜவுடேகர் கலந்துரையாடஉள்ளார்

தொடர்பாகவெளியிட்டுள்ளஅறிக்கையில் கேரளாவில் இந்தவைரஸினால் ஏற்பட்டபாதிப்பு இது குறித்துமுழுமையாகஆய்வு செய்யப்பட்டுவருவதாகதெரிவித்துள்ளார் இது மேலும் பரவாமல் தடுப்பதற்குஉரியநடவடிக்கைகள் மேற்கொள்ளபட்டிருப்பதாகவும் அமைச்ச் தெரிவித்துள்ளார் தமிழகத்திலும் நிபாவைரஸ் பரவாமல் இருப்பதற்குதேவையானமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சா் டாக்டர் விஜயபாஸ்கா் கூறியுள்ளாா் திருச்சிவிமானநிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

இன்றசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் இருமொழிக் கொள்கைதான் தமிழகஅரசின் நிலைப்பாடுஎன்றுகூறினார் இதனைதமிழகஅரசுபலமுறைதெளிவுபடுத்தியிருப்பதாகவும் திருஜெயக்குமார் தெரிவித்தார் கல்வித்துறையில் நாட்டிற்குவழிகாட்டியாகதமிழகம் திகழ்கிறதுஎன்றுபள்ளிகல்வித்துறைஅமைச்சள் திருகே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளாா் ஈரோடுமாவட்டம் கெட்டிச்செவியூரில் இன்றுசெய்தியாளர்களிடம் அவர் பேசினார் கல்வித்துறையின் வளர்ச்சிக்கானகூடுதல் திட்டங்கள் சுட்டப்பேரவைக் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்படஉள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அனைத்துமாணவா்களுக்கும் சீருடைகள் இம்மாத இறுதிக்குள் வழங்கப்படும் என்றும் அவா் கூறினாா் புத்தகங்கள் மற்றும் சீருடைகள் வழங்குவதில் குறைபாடுகள் இருந்தால் தம்முடையகவனத்திற்குகொண்டுவருமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டாா் ப்புக்கள் மீதுஉரியநடவடிக்கைமேற்கொள்ளப்படும் என்றும் திருசெங்கோட்டையன் தெரிவித்தார் மருத்துவநிகர்நிலைபல்கலைக்கழகங்களின் கட்டணங்களைகுறைக்கமத்திய அரசுஉடனடி நடவடிக்கைகளைமேற்கொள்ளவேண்டுமென்றுபாமகநிறுவனா் மருத்துவர் ச ராமதாசுவலியுறுத்தியுள்ளார் இன்றுவெளிட்டுள்ளஅறிக்கையில் இக்கோரிக்கையைவிடுத்துள்ளஅவர் இனிவரும் ஆண்டுகளில் இதற்கானகட்டணங்களைநிர்ணயம் செய்யஓய்வுபெற்றஉச்சநீதிமன்றநீதிபதிகளைக் கொண்டகுழுவைஏற்படுத்தவேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார்

தெலங்கானாகாங்கிரஸ் கமிட்டிதலைவர் திருஉத்தம்குமார் ரெட்டிதமதுசட்டமன்றஉறுப்பினர் பதவியைராஜிநாமாசெய்துள்ளார் நல்கொண்டாமக்களவைத் தொகுதியிலிருந்துதேர்ந்தெடுக்கப்பட்டதைஅடுத்துஅவர் சட்டமன்றஉறுப்பினர் பதவியைராஜிநாமாசெய்துள்ளார் நாட்டின் பல்வேறுபகுதிகளில் வெய்யிலின் தாக்கம் தொடர்ந்துஅதிகரித்துவருகிறது

மகாராஷ்டிரா பஞ்சாப் ஹரியானா இமாச்சவபிரதேஷ்ன உத்திரபிரதேஷ் ஆகியமாநிலங்களிலும் வெய்யிலின் தாக்கம் அதிகரித்தேகாணப்படுபதாக அங்கிருந்துவரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் இரண்டுபிரிவினருக்கிடையேஏற்பட்டமோதலில் பத்துபோ் உயிரிழந்தனர்

ஆட்டநாயகனாகவும் அவர் அறிவிக்கப்பட்டார் நடைபெற்றமற்றொருபோட்டியில் நியூசிலாந்து லண்டனில் வித்தியாசத்தில் பங்களாதேசைவென்றது